நரேந்திரமோடி மாநில முதலமைச்சா்களுடன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார் தமிழகத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வாங்க ஆயிரம் கோடி ரூபாய் உடனடி நிவாரணம் வழங்குமாறு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்

செய்துவரும் மத்தியக்குழுவினர் இன்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர்

அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

இந்த ஆலோசனையில் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்ச்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் திரு உதயகுமார் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

ஊரடங்கு உத்தரவு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அதனை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக விலக்கிக் கொள்வதா என்பது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பரிசோதளை கருவிகளை மத்திய அரசு வழங்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை முதலமைச்சர் திரு எப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

முதலமைச்சா் பிரதமருக்கு அனுப்பிய கோரிக்கை மனுவில் மருத்துவ மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்க பேரிடர் நிவாரண நிதியிவிருந்து ஆயிரம் கோடி ரூபாயை உடனடி நிவாரணமாக வழங்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்கான ஜி எஸ் டி இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனால் மாநில அரசு தேவையான நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் ஆறு மாத காலத்திற்கு நடைமுறை மூலதனத்திற்கான வட்டியை ரத்து செய்து உதவுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக அரசு எடுத்த சிறப்பான நடவடிக்கை காரணமாக இறப்பு விகிதம் குறைந்துள்ளதையும் முதலமைச்சா் பிரதமரிடம் தெரிவித்தாா் தளிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஆயுஷ் வழிகாட்டு நெறிமுறைகளுக்குட்பட்டு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளா்

எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் தலைமச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா டாக்டர்

விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் சுகாதாரத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் ஆகியோா் கலந்து கொண்டனா் பின்னா் இக்குழுவினா் சுகாதாரத்துறை செயலா் மற்றும் உணவுத்துறை செயலா் ஆகியோருடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தேசிய பேரிடர் ஆணைய கூடுதல் செயலர் டாக்டர்

திருபுகழ் தலைமையிலான இக்குழுவினர் முன்னதாக சென்னையில் உள்ள நியாயவிலைக் கடைகள் சிறுவர் இல்லம் மற்றும் சென்னை மாநகராட்சி சா்பில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்களை சேகித்து வழங்குவதற்கான மையம் ஆகியவற்றை பார்வையிட்டனர் அங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் தனிமனித இடைவெளி மற்றும் சுகாதார நடவடிக்கைளை ஆய்வு செய்தனர்

பள்ளீர்செல்வம் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசிக்கப்பட்டது நோய்த்தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுக்க துணை முதலமைச்சா் ஆவோசனை வழங்கினாா்

ராஜேஷ் லக்கானி வேளாண்துறை முதன்மைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி சென்னை பெருநகர வள்ச்சிக் செயலாளர் குழும கார்த்திக்யேன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையா் திரு திரு

விஸ்வநாதன் மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா்

தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் முடிய அகவிவைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநில அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது

அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பை அளித்து அதற்கான சம்பளத்தை பெறும் நடைமுறை ஓராண்டு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தமிழக அரசு மற்றொரு அரசாணையை வெளியிட்டுள்ளது மாநில நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் வாரியங்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் இது பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் இத்தகவலை தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

சரோஜா கூறியுள்ளாா் ராசிபுரத்தில் இன்று அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்த பின்னா் செய்தியாாள்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார்

அரசு வாங்கியது ஏன் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்

தமிழகத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஆன் லைனில் ஒவியம் மற்றும் கோலப்போட்டிகளை தமிழ்நாடு காவல்துறை நடத்துகிறது

ரவி தெரிவித்துள்ளார் பெண்கள் வீட்டிற்குள்ளே இருந்து கோலம் வரைந்து அதனை படம் எடுத்து அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இம்மாவட்டத்தில் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாவட்டத்தில் உள்ள ஐந்து நகராட்சி பகுதிகள் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மிக பெரிய காய்கறி சந்தையான பாவூர் சத்திரம் காமராஜர் மார்க்கெட்டில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன நாளையும் இந்த சந்தை மூடப்பட்டிருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது